குறியீடுகளை அமைப்பதற்கான விதிகளை அரசு அறிவித்துள்ளது

ஈரானும் திருப்தி தெரிவித்துள்ளன

ஆர் ஜே டிக்கு ஒரு இடம் கிடைத்துள்ளது ஜார்க்கண்ட் விக்காஸ் மோட்சா மூன்று தொகுதிகளிலும் எ ஜே எஸ் யு இரண்டு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சிபிஐ எம்எல் கட்சி தவா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன சுயேட்சையினர் இரண்டு தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் முதல் அமைச்சருமான திரு ரகுபர் தாஸ் ஜாம்ஷெட்பூர் கிழக்கு பகுதியில் தோற்றப்போனார் ஜே எம் எம் கூட்டனரியின் முதல் அமைச்சர் வேட்பாளரும் அந்த கட்சியின் நிர்வாக தலைவருமான திரு ஹேமந்த் சோரன் தாம் போட்டியிட்ட தம்கா பார்ஹைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ஜார்க்கண்ட் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ராமேஷ்வர் ஓராவன் லோகர்தாதா தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார் ஜார்கண்ட் விக்காஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுவால் மாரெண்டி தன்வார் தொகுதியில் வெற்றி பெற்றாா் ஏ ஜே எஸ் யு தலைவர் திரு சுதேஷ்குமார் மாட்டோ சிலி தொகுதியில் வெற்றி பெற்றார்

முதலமைச்சர் திரு ரகுபர்தாஸ் தனது ராஜினாமாவை மாநில ஆளுநர் திருமதி திரவுபதி முர்முவிடம் சமர்பித்தார் ஜார்க்கண்ட்டில் தமது கூட்டனி வெற்றி பெற்றுள்ளதைபடுத்து புதிய அத்யாயம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் வேட்பாளரும் ஜே எம் எம் தலைவருமான திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி அரசு அளமந்த பிறகு மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்தார் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளுடன் ஆட்சி அமைப்பதற்கான யுக்திகள் குறித்து விரைவில் ஆவோசனை நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார் ஜார்கண்ட் தேர்தலில் வெற்றிபெற்றுள்ள திரு ஹேமந்த் சோரனுக்கும் அவரது கட்சியான ஜே எம் எம் கூட்டணிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் ஜார்கண்ட் மாநிலத்திற்கு பல ஆண்டுகளாக சேவை செய்ய பிஜேபிக்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமது அரசு ஜார்கண்ட் மாநிலத்திற்கான சேவைகளை தொடரும் என்றும் எதிர்காலத்தில் மாநில பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை எழுப்பும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜிஎஸ்டி தொடர்பான அமைச்சகர்கள் குழு கூட்டம் இக்குழுவின் தலைவருமான பீகாா் துணை முதல் அமைச்சருமான திரு சுஷில் மோடி தலைமையில் நேற்று பெங்களூருவில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தின் வரி வரயப்பு செய்வோரை கண்டுபிடிப்பது ஜிஎஸ்டி கணக்கு தூக்கல் நடைமுறையை எளிமையாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது

மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாகூர் தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் சுகாதாரம் கல்வி ஊரக மேம்பாடு ஆகியவை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் மருத்துவ சேவைகள் வழங்குவதில் திறன் மேம்பாடு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்குவதில் புதுமையான வழிமுறைகளை புகுத்துவது ஆகியன குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நலிந்த பிரிவினருக்கு ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பை வழங்குவது தொடர்பான சீர்திருத்தங்கள் சமூகத்துறைகளில் பொது முதலீடு ஊரக பகுதிகளில் பொருளாதார மற்றும் சமூக அடிப்படை வசதியை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சர்வதேச பண நிதியத்தின் ஆராய்ச்சித்துறை இயக்குநரும் பொருளாதார ஆலோசகருமான திருமதி கீதா கோபிநாத் பிரதமர் திரு நரேந்திர் மோடியை நேற்று புதுதில்லியில் சந்தித்தாா் பிரதமர் திரு மோடியும் திருமதி கீதா கோபிநாத்தும் இடம்பெற்றுள்ள புகைப்படங்களை பிரதமர் அலுவலகம் தனது டிவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டது இந்தியாவின் பொருளாதார தேக்க நிலைக்கு தட்டுப்பாடு அமைப்புகளில் காணப்படும் உறுதியற்ற நிலை முக்கிய பங்காற்றியுள்ளது என்று திருமதி கோபிநாத் கூறினார் இந்தியப் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஜிஎஸ்டி முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார் நவீன ரயில் கட்டுப்பாட்டு அமைப்பை நாட்டின் மொத்த ரயில்வே கட்டமைப்பில் அமலாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ரயில்வே அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை இதனை தெரிவிக்கிறது மேம்படுத்துதல் ரயில்பாதை திறனை அதிகரித்தல் ரயில்களின் பாதுகாப்பை வேகத்தை அதிகப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு இந்த நவீன அமைப்பு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது

தில்லி மும்பை மற்றும் தில்லி ஹவுரா மார்க்கங்களில் நவீன ரயில் கட்டுப்பாட்டு அமைப்பு அமல்படுத்தப்படும் மோட்டார் வாகனங்கள் மற்றும் அவற்றின் பாகங்களில் மைக்ரோடாட் அடையாள அமைப்புகளை பொருத்துவதற்கான விதிமுறைகள் குறித்து அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது மைக்ரோடாட் வாகனங்களின் பாதுகாப்பை அதிகரிக்கும் என்று சாலைப்போக்குவரத்து மற்றம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியான வரைவு அறிவிக்கையின் மீது தெரிவிக்கப்பட்ட ஆவோசனைகள் தற்போதய அறிவிக்கையில் இடம்பெற்றுள்ளன தொழில்நுட்பத்தின்படி மோட்டார் பாகங்களிலும் மைக்ரோடாட் வாகனத்திலும் அதன் தளித்தன்மைகொண்ட அடையாளத்தை அளிக்கும் மிக நுண்மையான புள்ளிகளை எந்திரம் மூலம் தெளிக்கப்படும் தெளிக்கப்பட்ட இந்த புள்ளிகள் நிரந்தரமாக மாறிவிடும் வாகனத்திற்கும் அதன் பாகங்களுக்கும் சேதம் இல்லாமல் சாதாரணமாக இதனை அகற்ற இயலாது

பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் டி ஆர் டி ஓ இந்த ஏவுகணையை தயாரித்துள்ளது சோதனையின்போது ஏவுகனை ஆகாயத்தில் இலக்கை இடைமறித்து துல்லியமாக தாக்கி இந்த சோதனையின் நோக்கத்தை நிறைவு செய்தது இந்தச் சோதனையை தரை டெலிமெட்ரி அமைப்புகள் ரேடார் அமைப்புகள் மின் ஒளி கண்காணிப்பு அமைப்புகள் ஆகியவை கண்காணித்தன

இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் டி ஆர் டி ஒ தலைவர் டாக்டர் சத்தீஷ் ரெட்டி ஆகியோர் பாராட்டு தெரிவித்தனர்

தற்போது உள்ள விமான ஒடுபாதைகள் விமான நிலையங்கள் ஆகியவற்றிற்கு புத்துயிர் ஊட்டி விமான சேவை இல்லாத அல்லது மிகக்குறைந்த விமான சேவை உள்ள பகுதிகளில் சிறப்பான விமான சேவை வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் இதனையடுத்து பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளது என்றும் கற்றுலா மருத்துவ அவசர சிகிச்சை போன்றவற்றிற்கு மக்கள் இதனை பயன்படுத்திவருவதாகவும் சிவில் விமானப்போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடெங்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படையின் இடங்களை மேலும் ஒரு லட்சும் உயர்த்த பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி அளித்திருக்கிறது

இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஆர் கே எஸ் பாதவரியா எகிப்து நாட்டில் இன்று முதல் ஐந்து நாள் பயணம் மேற்கொள்கிறார் இந்தியாவிற்கும் எகிப்துக்கும் இடையிலாள நீண்டகால இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதை இந்த பயணம் நோக்கமாக கொண்டது பாகிஸ்தான் அடிக்கடி சண்டை நிறுத்தத்தை மீறிவருவதாகவும் இது இந்திய எல்லைக்குள் பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்யும் நோக்கம் கொண்டது என்றும் ஜம்மு னஷ்மீர் காவல் துறை தலைமை இயக்குநர் திரு திவ்பக் சிங் கூறியுள்ளார் சாம்பா என்ற இடத்தில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் இரண்டாம் குழு பயிற்சி நிறைவு அணிவகுப்பின்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஈரான் நாட்டின் சாபகாரில் அமைக்கப்பட்டுள்ள ஷாகித் பெகஸ்தி துறைமுகத்தின் செயல்பாட்டு முன்னேற்றம் குறித்து இந்தியாவும் ஈரானும் திருப்தி தெரிவித்துள்ளன